விஜயபாஸ்கர் தெரிவித்திருக்கிறார்

உலக இளையோர் திறன் மேம்பாட்டு தினத்தை ஒட்டி இன்று நடைபெற்ற காணொலி மாநாட்டில் உரையாற்றிய பிரதமர் திறமைக்கு கால அளவுகோல் கிடையாது என்றும் வளர்ச்சியே அதன் சிறப்பம்சம் என்றார் வேகமாக மாறிவரும் உலக சூழலில் திறமையான மக்களின் தேவையை சுட்டிக்காட்டிய பிரதமர் மருத்துவ பிரிவில் ஏராளமான வாய்ப்புகள் இருப்பதை எடுத்துரைத்தார் திறன் மேம்பாட்டு அமைச்சகமும் தொழில் முனைவோர் பிரிவும் வாய்ப்புகளை கண்டறிந்து அதை வரையறுத்து வருவதால் நம் நாட்டு இளைஞர்கள் பிற நாடுகளில் உள்ள ஏராளமான வாய்ப்புகள் குறித்த தகவல்களை பெறுவதாக எடுத்துரைத்தார் கொரோனா சூழல் வேலையின் தன்மையையும் வேலை கலாச்சாரத்தையும் பெருமளவு மாற்றியிருப்பதாக சுட்டிக்காட்டிய அவர் மாறிவரும் தொழில்நுட்பமும் இதற்கு ஒரு காரணியாக திகழ்கிறது என்றார்

மென்திறன்களுடன் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தின் அவசியம் இக்கால கட்டத்தின் தேவை என்றும் திரு

பிற நாடுகளுக்கு திறமை வாய்ந்த மனித சக்திகளை வழங்கும் நாடாக இந்தியா உருவெடுக்கும் என்றும் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார்

காணொலி மூலம் நடைபெறும் இம்மாநாட்டில் கோவிட் காலத்தின் வர்த்தக சூழல் வெளிநாடு வர்த்தக பின்னடைவு புலம் பெயர்ந்த மக்கள் சந்திக்கும் உள்ளிட்டவை குறித்து இதில் விரிவாக ஆலோசிக்கப்படுகிறது

எடப்பாடி கே

தொடர்ந்து வளர்ச்சிப் பணிகள் மற்றும் கோவிட் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்ட முதலமைச்சர் விவசாயிகள் பயன்பெறும் வகையில் நீர்நிலைகள் தூர்வாரப்பட்டு பணிகள் சிறப்பாக நடைபெற்று வருவதாக எடுத்துரைத்தார் மத்திய மாநில அரசுகள் வழங்கும் திட்டங்கள் உரிய நேரத்தில் மக்களை சென்று சேரும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார் தொடர்ந்து சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் கூட்டமைப்பு நிர்வாகிகள் மாவட்ட விவசாய சங்க பிரதிநிதிகள் மகளிர் சுய உதவிக்குழுவினர் உள்ளிட்டோருடனும் முதலமைச்சர் ஆலோசனை மேற்கொண்டார்

உதயகுமார் தமிழகத்தில் கோவிட் தொற்றுக்கு சிறப்பான சிகிச்சை அளிக்கப்படுவதாக மாநில வருவாய் துறை அமைச்சர் திரு

உதயகுமார் தெரிவித்திருக்கிறார் மதுரையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாவட்டத்தில் ஊரடங்கின் போது பொதுமக்கள் வழங்கிய ஒத்துழைப்பை போலவே தற்போது தளர்வுகள் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையிலும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார்

மேலும் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டுள்ள கைபேசி மற்றும் மின்னஞ்சல் முகவரி மூலமும் தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ளலாம்

இந்நிலையில் அனைத்து மாணாக்கருக்கும் வாழ்த்து தெரிவித்துள்ள மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் மாணாக்கரின் உடல் நலத்திற்கும் அவர்தம் கல்வி திறனுக்கும் அரசு உயர் முக்கியதுவம் அளிப்பதாக எடுத்துரைத்தார்

இந்நாளையொட்டி சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள அவரது திருவுருவ படத்திற்கு தமிழக அரசு சார்பில் மாநில அமைச்சர்கள் திரு ஜெயகுமார் திரு கடம்பூர் ராஜு திரு பாண்டியராஜன் உள்ளிட்டோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள்

இந்நாளை ஒட்டி விருதுநகரில் உள்ள அவரது நினைவு இல்லத்தில் மாவட்ட ஆட்சித் தலைவர் திரு கண்ணன் காமராஜரின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் பெருந்தலைவர் காமராஜரின் பிறந்த நாளை ஒட்டி தமிழ்நாடு வேதாரண்ய உப்பு சத்தியாகிரக விழிப்புணர்வு இயக்கத்தின் சார்பில் திருச்சி மாவட்டம் நாச்சிகுறிச்சி பஞ்சாயத்து சோழங்க நல்லூரில் காமராஜரின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது

காமராஜ் தஞ்சையை அடுத்த மடிகை தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு காமராஜ் இன்று நேரில்ஆய்வு செய்தார்